நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

குறைந்தபட்ச வருவாய் உத்திரவாத திட்டம் முற்றிலும் அமல்செய்யத் தக்கதே என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரம் கூறியுள்ளார் இந்தியா இன்று தாழ்வான சுற்றுவட்டப் பாதையில் இருந்த செயற்கைகோள் ஒன்றை வெற்றிகரமாக தாக்கி வீழ்த்தியதன் மூலம் செயற்கைகோள் எதிர்ப்பு ஏவுகணைத் திறனை உலகிற்கு வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

முற்றிலும் தற்காப்பு தேவைகளுக்கான இந்தியாவின் இத்தகையை திறன்கள் மற்றவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் பிரதமர் சர்வதேச சமுகத்திற்கு உறுதி அளித்துள்ளார் மிஷன் சக்தி திட்டத்தில் வெற்றிபெற்ற இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது இந்தியாவிற்கு முக்கிய திருப்புமுனை என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் செயற்கைகோள் எதிர்ப்பு ஏவுகனையின் வெற்றிகரமான பரிசோதனை விண்வெளி தொழில்நுட்பத்தை நாட்டின் பாதுகாப்பிற்கும் மக்களின் அதிகார மேம்பாட்டிற்கும் பயன்படுத்திக்கொள்வதில் இந்தியாவிற்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையநாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் விஞ்ஞானிகளின் சாதனையால் நாடே பெருமிதம் அடைந்துள்ளதாக கூறினார் விண்வெளித் திறனை வலுப்படுத்துவதில் இந்தியாவின் புதிய சாதனை எதிர்காலத்தில் பிராந்திய நாடுகளுடன் பிணக்குகளை தவிர்த்து அமைதியை பராமரிக்க பெரும் அளவில் உதவும் என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனுடன் இணைந்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் எதிர்காலப் போர்கள் கடந்தகால போர்களைப் போல இராது என்பதால் வழக்கமான போர்த் திறன்களுக்கு அப்பாற்பட்டு பூகோள அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப சிந்திக்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி அனுமதி அளித்த பின்னரே மிஷன் சக்தி திட்டம் தொடக்கப்பட்டதாகவும் முந்தைய காங்கிரஸ் திட்டத்தின் விளைவே இன்றைய சாதனை என காங்கிரஸ் கூறுவது ஏற்கதக்கது அல்ல என்றும் திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார்

புதுடெல்லியில் லோக்பால் தலைவர் நீதிபதி பினாகி சந்திரகோஸ் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் முன்னாள் தலைமை நீதிபதிகள் திரு திலிப் போசலே திரு

மொகந்தி திருமதி அபிலாஷா குமாரி சட்டீஸ்கர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

கே திரிபாதி ஆகியோர் நீதித்துறை சார்ந்த லோக்பால் உறுப்பினர்களாகவும் ஆயுத எல்லைக்காவல் படையின் முன்னாள் தலைவர் திருமதி அர்ச்சனா ராமசுந்தரம் மகாராஷ்ட அரசின் முன்னாள் தலைமைச் செயலர் திரு

ஜெயின் முன்னாள் இந்திய வருவாய்ப் பணி அதிகாரி திரு மகேந்திர சிங் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு

பி கவுதம் ஆகியோர் நீதித்துறை சாராத உறுப்பினர்களாகவும் பதவி ஏற்றனர்

இடைத்தேர்தல் நடைபெற உள்ள புதுவையின் தட்டாஞ்சாவடி சட்டமன்றத் தொகுதியில் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு நெடுஞ்செழியின் திமுக வேட்பாளர் திரு

சுமித்தா தெரிவித்துள்ளார்

விசாரிக்கப் மனுத்தாரர்களில் ஒரு தரப்பினர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பிராசாந்த் பூஷனிடம் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதை தெரிவித்த்து இதே பிரச்சனை தொடர்பாக சிபிஎம் தாக்கல் செய்த மனு ஒன்றின் மீது நீதிமன்றம் ஏற்கனவே மத்திய அரசிடம் பதில் கோரியதும் குறிப்பிடத் தக்கது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளின் ஒன்றான குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டம் முற்றிலும் அமல்செய்ய தக்கதே என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரம் கூறியுள்ளார்

புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் மற்றும் துறைசார்ந்த வல்லுநர்களை ஆலோசனை கலந்தே இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு

சிதம்பரம் தெரிவித்தார் குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டத்தை ஜாக்திரதையாக அமல்படுத்த வேண்டும் என்றுதான் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் டாக்டர் ரகுராம் ராஜன் கூறினாரே தவிர இத்திட்டம் நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது என்று ஒரு போதும் கூறவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார் வேளாண் பட்ட வகுப்புகளை தொலைநிலையில் நடத்த பல்கலைக்கழக மானியக் குழு தடை விதித்துள்ளது செயல்முறை பாடங்கள் இல்லாது வேளாண் பட்ட வகுப்புகளை நடத்த முடியாது என்பதை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக மானியக் குழுவின் கடந்த கூட்டத்தில் இவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது

பல்கலைக்கழக மானியக் குழுவை தொலைநிலை படிப்புகள் பற்றிய யுஜிசி விதிமுறைகளின் படி மருத்துவம் பொறியியல் கட்டிடக் கலை உள்ளிட்ட படிப்புகளை தொலைநிலையில் வழங்க ஏற்கனவே தடை உள்ள நிலையில் இனி வரும் கல்வியாண்டு முதல் வேளாண் பட்ட வகுப்புகளும் இந்த தடையில் சேர்க்கப்படுகின்றன தற்போது தொலைநிலை வேளாண் பட்டபடிப்புகளில் பயின்றுவரும் மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் இத்தகைய படிப்புகளை நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக்கழகத்தை பல்கலைக்கழக மானியக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது தற்போது இந்திராகாந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் வோளாண் பட்டப்படிப்புகள் மற்றும் பட்டயப் படிப்புகளை தொலைநிலையில் வழங்கி வருகின்றன புதுவை பல்கலைக்கழக உயிரி ரசாயன மற்றும் மூலக்கூறு உயிரியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் சுதா ராணி தாவரப் பிழிவில் இருந்து எடுக்கப்பட்டவெள்ளி மற்றும் தங்க நானோ துகள்களின் வினையூக்கித் தன்மை என்பது குறித்து துறை சார்ந்த இதழ் ஒன்றில் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரைக்காக விருது பெற்றுள்ளார் இந்த ஆய்வின் முடிவுகளை தொழிலகக் கழிவுகளின் சுத்திகரிப்பில் பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பல்கலைக்கழகம் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது விருது பெற்ற டாக்டர் சுதா ராணி மற்றும் அவரது குழுவினரை துணைவேந்தர் பேராசிரியர் குர்மீத் சிங் பாராட்டியுள்ளார் புதுவையில் சாலைபாதுகாப்பு குறித்துமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறையும் ஹெச்டிஎப்சி வங்கியும் இணைந்து உருவாக்கியுள்ள டிராபிக் பாடசாலை திட்டத்தின் கீழ் தன்னார்வ தொண்டர்களின் கார் பேரணியை சீனியர் எஸ்பி அபுர்வா குப்தா கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

பாலாஜி கிருஷ்ணமாச்சாரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் கீழ் புதுவையில் போக்குவரத்து அதிகம் உள்ள சாலை சந்திப்புகள் மற்றும் முக்கிய இடங்களில் சாலைபாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு அட்டைகளுடன் தன்னார்வளர்கள் நிறுத்தப்பட்ட உள்ளனர் சாலை விதிகளை மதிப்பவர்களுக்கு பாராட்டுச்சின்னம் வழங்கவும் மதிக்காதவர்களை டிராபிக் பாடசாலையில் சேர்த்து சாலை விதிமுறைகளை கற்றுத்தாவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் உரிய தேதியில் சம்பளம் வழங்க கோரி இன்று பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

இதைத் தொடர்ந்து ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர்

இவ்விரு அணிகளும் ஏற்கனவே த்த்தம் முதல் போட்டியில் வெற்றிபெற்ற அணிகளாகும் மீண்டும்தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் செயற்கைகோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

குறைந்தபட்ச வருவாய் உத்திரவாத திட்டம் முற்றிலும் அமல்செய்யத் தக்கதே என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரம் கூறியுள்ளார்